காப்பீட்டு நிறுவனங்கள் புதுமையான திட்டங்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு வலியுறுத்தியுள்ளார்

சமூக ஊடகங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கும் திட்டம் ஏதும் இல்லையென மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் கூறியுள்ளார்

உலக ஜூனியர் ஸ்குவாஷ் ஆடவர் சாம்பியன்ஷிப் போட்டிகள் சென்னையில் இன்று தொடங்குகிறது

காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் கனமழை காரணமாக கர்நாடக மாநிலத்தில் உள்ள கே ஆர் எஸ் கபினி அணைகள் நிரம்பி அங்கிருந்து உபரி நீர் திறந்து விடப்படுகிறது

இதன் காரணமாக சேலம் நாமக்கல் திருச்சி தஞ்சை உள்ளிட்ட காவிரி கரையோரம் உள்ள பதினோரு மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கரையோரப் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் உரிய பாதுகாப்பின்றி ஆற்றுப் படுகைகள் கால்வாய்கள் மற்றும் நீர்நிலைகளில் குளிக்கவோ நீச்சல் அடித்தல் மீன்பிடித்தல் மற்றும் செல்ஃபி எடுத்தல் போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் தஞ்சை மாவட்டத்தில் காவிரி வெண்ணாறு கல்லணைக்கால்வாய் கொள்ளிடம் ஆறு மற்றும் அதன் கிளை ஆறுகளின் கரையோரம் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அம்மாவட்ட ஆட்சியர் திரு அண்ணாதுரை கேட்டுக் கொண்டுள்ளார் காவிரி ஆற்றில் அதிக அளவு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதையடுத்து நீர்வழித் தடங்கள் நீர்பிடிப்பு பகுதிகள் அணையின் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் பொது மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆறு மற்றும் ஏரியில் குளிக்கச்செல்லும் போது அதற்குரிய பாதுகாப்பான இடத்திற்கு மட்டுமே செல்ல வேண்டும் என்றும் அனுமதி இல்லாத இடங்களுக்கு செல்லவேண்டாம் என்றும் பொதுமக்களை தாம் அன்போடு கேட்டுக்கொள்வதாகவும் கூறியுள்ளார் தூத்துக்குடி மாநகராட்சியில் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன நகரங்கள் திட்டம் செயல்படுத்தப்பட இருப்பதாக மாநில செய்தித்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற அனைத்துத்துறை பணி ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் இத்திட்டத்தின் மூவம் தூத்துக்குடி மாநகராட்சிப் பகுதிகளில் சாலை குடிநீர் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றார்

அந்நாட்டின் தலைநகர் கிகாலியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது பாதுகாப்பு வர்த்தகம் மற்றும் வேளாண் துறைகளில் இருநாடுகளிடையேயான நீடித்த உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் ருவாண்டாவில் இந்தியத் தூதரகம் திறக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்தத் துதரகம் இருநாட்டு அரசுகளிடையேயான தொடர்புகளுக்கு மட்டுமன்றி பாஸ்போர்ட் விசா உள்ளிட்ட வசதிகளை வழங்குவதற்கும் பயன்படுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ருவாண்டாவின் பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா பங்கு பெறுவது மிகுந்த கௌரவத்தை அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார்

காப்பீட்டு நிறுவனங்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்க வேண்டுமென குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் நியூ இண்டியா அஷ்யூரன்ஸ் நிறுவனத்தின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தை தொடங்கி வைத்துப் பேசிய அவர் காப்பீட்டு நிறுவனங்கள் புதுமையாள விபத்து காப்பீடு மற்றும் திட்டங்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்றார் நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு காப்பீடு வசதி கிடைக்கச் செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் பணமதிப்பிழப்பு நடவடிக்கைக்குப் பிறகு வங்கிகளில் முதலீடு செய்யப்பட்ட பணம் அந்தந்த வாடிக்கையாளர்களுக்கு சொந்தமானவைதானா அல்லது கருப்புப்பண பதுக்கல்காரர்களின் பணமா என்பது குறித்து ரிசர்வ் வங்கியும் வருமானவரித் துறையும் உறுதி செய்ய வேண்டும் எனவும் திரு வெங்கய்ய நாயுடு கேட்டுக் கொண்டார் இந்தியாவில் சமூக ஊடகங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கும் திட்டம் எதுவும் மத்திய அரசிடம் இல்லையென்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்தன்சிங் ரத்தோர் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்து மூலம் பதிலளித்த அவர் மக்களின் தனிப்பட்ட உரிமையில் தலையிடும் நோக்கம் ஏதும் அரசுக்கு இல்லையென்று குறிப்பிட்டுள்ளார் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தில் சமூக ஊடக மையம் ஒன்று அமைக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த மையம் அரசின் கொள்கைகள் மற்றும் திட்டங்களை சமூக ஊடகங்கள் வாயிலாக மக்களுக்குத் தெரிவிக்க பயன்படுத்தப்படும் என்றும் திரு ராஜ்யவர்தன் ரத்தோர் தெரிவித்துள்ளார் பிரதமரின் ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டத்தின் மூலம் திருநெல்வேலி மாவட்டத்தில் பெண்கள் சிறுதொழில் முனைவோர் என பல்வேறு தரப்பினரும் பயன்பெற்று வருகின்றனர்

இந்த கணக்கு வைத்திருப்போருக்கு காப்பீட்டு வசதியுடன் ஏடிஎம் அட்டைகளும் வழங்கப்பட்டு பணபரிவர்த்தனை எளிதாக்கப்பட்டுள்ளதாக கனரா வங்கியின் கோட்ட மேலாளர் திரு செல்வின் ஞானதாஸ் கூறியுள்ளார்

இதனிடையே ஏர்செல் மேக்சிஸ் முறைகேடு வழக்கில் திரு சிதம்பரத்திற்கு முன்ஜாமீன் வழங்கி தில்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஒ பி ஷஷனி உத்தரவிட்டுள்ளார் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு வழங்கப்பட்ட சுற்றுக்குழல் அனுமதியை ரத்து செய்யக் கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள பொது நல மனு குறித்து இரண்டு வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறு மத்திய அரசின் சுற்றுச்சூழல் வனத்துறைக்கும் தமிழக மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரைக்கிளை நோட்டஸ் அனுப்பியுள்ளது இதுதொடர்பான மனுவை பரிசீலித்த நீதிபதிகள் சி டி செல்வம் மற்றும் எஸ் எஸ் சுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வு இதற்கான உத்தரவைப் பிறப்பித்துள்ளது இருவரிச்செய்திகள் ஹெல்சிங்கியில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் நடத்திய பேச்சு வார்த்தையின் போது அமெரிக்காவின் நலன் எதையும் விட்டுக் கொடுக்கவில்லை என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் போது பாகிஸ்தான் நாடாளுமன்றத்திற்கு நாளை நடைபெற உள்ள பொதுத் தேர்தலின் வாக்குச்சாவடிகளை கண்காணிக்க அந்நாட்டு ரானுவத்திற்கு கூடுதல் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது அமைதியான முறையில் போராட்டம் நடத்த மக்களுக்கு அடிப்படை உரிமை உள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது போராட்டங்களுக்கு முற்றிலுமாக தடையேதும் விதிக்கப்படவில்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தியை பிரதமர் வேட்பாளராக அறிவிப்பதில் மதச்சார்பற்ற ஜனதாதளம் கட்சிக்கு ஆட்சேபணை இல்லையென முன்னாள் பிரதமர் திரு தேவேகவுடா தெரிவித்துள்ளார் ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரத்தை தேடப்படும் நபராக அறிவித்த சீபிஐ நடவடிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது

தமிழகத்தில் சர்க்கரையின் தரத்தை மேம்படுத்த உயர்ரக கரும்புப் பயிர்களை சாகுபடி செய்ய வேண்டியது அவசியம் என்று சர்க்கரைத் துறை இயக்குநர் திருமதி அனு ஜார்ஜ் வலியுறுத்தியுள்ளார்